மக்களவைத் தேர்தலில் நான்காம் கட்டவாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்குதொடங்கிநடைபெற்றுவருகிறது இறுதிகட்டமக்களவைத் ஏழாவதமற்றும் தேர்தவுக்கும் தமிழகத்தில் நான்குசட்டப்பேரவைதொகுதி இடைத்தேர்தலுக்கும் வேட்புமனுதாக்கல் செய்ய இன்றுகடைசிநாளாகும்

வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஃபோனி புயல் நாளைஅதிதீவிர புயலாகமாறும் என்றுஎதிர்பார்க்கப்படுகிறது ஜபிஎல் கிரிக்கெட் போட்டயில்இன்று பஞ்சாப் அணியைஐதராபாத் அணிஎதிர்கொள்கிறது

இன்றையவாக்குப்பதிவு மூலம் திருகிராஜ் சிங் திரு எஸ் எஸ் அலுவாலியா திருபாபுல் சுப்ரியோஉள்ளிட்டமத்தியஅமைச்சர்களின் வெற்றிதோல்விதீர்மானிக்கப்படும்

இதுதவிரமகாராஷ்டிராவில் சிந்துவாரா உத்தரப்பிரதேசத்தில் நிஷாந்த் மேற்கு வங்கத்தில் கிருஷ்ணகஞ்ச் ஆகியசட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் இன்றுநடைபெறுகிறது

வாக்குச்சாவடிகளில் பலஅடுக்குபாதுகாப்பு ஏற்பாடு இருப்பதாகஅதிகாரிகள் தெரிவித்தனர்

மக்களவைத் தேர்தலில் எஞ்சியுள்ள மூன்றுகட்டங்களுக்கானதேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது பல்வேறுஅரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தீவிரபிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் பிஜேபி மூத்ததலைவரும் பிரதமருமானதிருநரேந்திரமோடி ஜார்க்கண்ட் மேற்கு வங்கம் ஆகியமாநிலங்களில் மூன்றுதேர்தல் பேரணிகளில் இன்று பங்கேற்றுஉரையாற்றுகிறார் ஜார்க்கண்ட் மாநிலம் கிரிதிஹ் பகுதியில் பொதுக் கூட்டத்திலும் மேற்குவங்கமாநிலம் ஸ்ரீராம்பூர் பாரக்பூர் ஆகிய இடங்களில் பேரணிகளிலும் அவர் பங்கேற்கவுள்ளார் காங்கிரஸ் தலைவர் திருராகுல்காந்தி ராஜஸ்தான் மாநிலம் தோவ்பூர் சூரூர் ஜெய்பூர் ஆகிய இடங்களில் பிரச்சாரம் செய்வார் பிஜேபிதேசியதலைவர் திருஅமித் ஷா உத்தரப்பிரதேசமாநிலம் சித்திரக்கூடம் பிரதாப்கட் ஜான்பூர் பிரயாக்ராஜ் ஆகிய இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார்

இந்தத் தொகுதிகளில் தாக்கல் செய்யப்பட்டமனுக்கள் நாளைபரிசீலிக்கப்படும் மனுக்களைத் திரும்பப் பெறவரும் வியாழக்கிழமைகடைசிநாளாகும்

அரவக்குறிச்சி திருப்பரங்குன்றம் ஒட்டப்பிடாரம் ஆகியநான்குசட்டப்பேரவைத் தொகுதிகளுக்குநடைபெறும் இடைத்தேர்தலுக்குவேட்புமனுதாக்கல் செய்ய இன்றுகடைசிநாளாகும் நாளைவேட்புமனுக்கள் பரிசீலனைக்குஎடுத்துக் கொள்ளப்படும் மனுக்களைத் திரும்பப் பெறவரும் வியாழக்கிழமைகடைசிநாளாகும்

தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்றுவெளியிடப்பட்டன

இந்தஆண்டும் மாணவர்களைக் காட்டிலும் மாணவிகளேஅதிகஎண்ணிக்கையில் தேர்ச்சிப் பெற்றுள்ளனர்

திருப்பூர் மாவட்டம் தேர்ச்சிவீதத்தில் முதலிடத்தில் உள்ளது

இதற்காக மூன்றுநாள் பயணமாகஅவர் நேற்றுபிஷ்கேசென்றடைந்தார் இந்தக் கூட்டத்திற்கிடையே சிலஉறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்களுடன் அவர் பேச்சுநடத்துவார் இந்தப் பிராந்தியத்தில் பாதுகாப்பு சவால்கள் ஏற்பட்டுள்ளநிலையில் உறுப்பு நாடுகளுக்கு இடையேஒத்துழைப்பைமேலும் அதிகப்படுத்துவதற்கானவழி வகைகள் இந்தக் கூட்டத்தில் கண்டறியப்படும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புடன் பாதுகாப்பு தொடர்பான இணக்கத்தைமேலும் அதிகரிக்க இந்தியாஆர்வமுடன் உள்ளது

ஜம்முகாஷ்மீரில் ஜெயிஷ் ஈ முகமதுதீவிரவாதிகள் மூன்றுபேர் கைதுசெய்யப்பட்டுள்ளனர் சனப்போராபோலீஸ் நிலையத்தின் மீதுதாக்குதல் நடத்தியதில் தொடர்புடைய இந்ததீவிரவாதிகளிடமிருந்தபல்வேறுஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக டறீநகர் காவல்துறைகண்காணிப்பாளர் திருஹசீஃப் முஹல் தெரிவித்துள்ளார் இந்தத் தாக்குதலுக்குப் பின் புலனாய்வு தொகுப்பு வலுப்படுத்தப்பட்டு டிஜிட்டல் ஆதாரங்களைகாவல்துறையினர் சேகரித்ததாகவும் அவர் கூறினார் மேலும் சிலரிடம் விசாரணைநடைபெற்றுவருவதாகவும் இதில் பயங்கரவாதஅமைப்பு பற்றியதகவல்கள் தெரியவரும் என்றும் அவர் தெரிவித்தார்

போனி புயல் காரணமாகஉருவாகியிருக்கும் நிலைமைகுறித்துஉன்னிப்பாககவனிக்குமாறுபிரதமர் திருநரேந்திரமோடி அதிகாரிகளை அறிவுறுத்தியிருக்கிறார் எந்தநிலைமையையும் சமாளிப்பதற்கானதயாரிப்புகளைஉறுதிப்படுத்தவும் மாநிலஅரசுகள் மத்திய அமைச்சகங்கள் மற்றும் பல்வேறுஅமைப்புகளுடன் நிலைமையைஆய்வு செய்யவும் உடனடியாகதேசியபேரிடர் மேலாண்மைக் குழு கூட்டத்தைநடத்துமாறுஅமைச்சரவைசெயலாளருக்குபிரதமர் உத்தரவிட்டுள்ளார்

சும்பந்தப்பட்டமாநிலங்களுக்கு மூன்றுமணிக்குஒருமுறை இந்தியவானிலைஆய்வு எமயம் வானிலைஅறிக்கையைஅனுப்பிவருகிறது மத்தியஉள்துறைஅமைச்சகமும் மாநிலஅரசுகள் மற்றும் சம்பந்தப்பட்டமத்தியஅமைப்புகளுடன் தொடர்ச்சியானதொடர்பில் உள்ளது இதற்கிடையே வங்கக்கடலில் உருவாகியுள்ள நாளைஅதிதீவிர புயலாகமாறும் என்றுஎதிர்பார்க்கப்படுகிறது வடமேற்குதிசையில் தொடர்ந்துநகரும் இந்தப் புயல் நாளைமறுநாள் பாதையைமாற்றிவடகிழக்குதிசையில் என்று இந்தியவானிலைஆய்வு நகரும் மையம் தெரிவித்துள்ளது

அடையாளம் காணமுடியாதவகையில் பர்தாஉட்படஎந்தவகையிலும் முகத்தைமறைத்துக் கொள்வதற்குதடைவிதித்து இலங்கைஅதிபர் திருமைத்ரிபாலசிறிசேனாஉத்தரவிட்டுள்ளார் இந்தஉத்தரவு இன்றுஅமலுக்குவந்துள்ளது

மேலும் எட்டுபேரைகாணவில்லைஎன்று அங்கிருந்துவரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

மழைவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்குஉணவு உடைபோன்றவசதிகள் ஏற்பாடுசெய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஐதாபராத்தில் இன்று இரவு எட்டுமணிக்குநடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணியைஐதராபாத் அணிஎதிர்கொள்கிறது